குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் இன்று வீரவணக்கம் செலுத்தினர்

மாவோயிஸ்ட் தொடர்பு உள்ளதாக தொடரப்பட்ட வழக்கில் முன் ஜாமீன் வழங்க மும்பை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது

இது குறித்தது குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் துணிச்சல் மிக்க வீரர்களின் தியாகத்தை நாடு நன்றியுடன் நினைவு கூர்ந்து வீர வணக்கம் செலுத்துவதாக்க கூறியுள்ளார் பயங்கரவாதத்தை அதன் அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதற்கு இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில் சென்ற ஆண்டு நிகழ்ந்த கொடிய புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களுக்கு வணக்கம் செலுத்துவதாகக் கூழியுள்ளார் தேசத்தை பாதுகாப்பதற்கு தங்களது வாழ்வை அர்ப்பணித்த சிறப்புமிக்க வீரர்களையும் அவர்களது தியாகத்தையும் இந்தியா்கள் என்றைக்கும் மறக்க மாட்டாா்கள் என்று அவா் கூறியுள்ளாா்

வீரர்களின் தியாகம் என்றைக்கும் மறக்கப்படாது என்றும் பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் தொடா்ந்து நடத்தப்படும் என்றும் நாடு இதில் உறுதியுனும் ஒற்றுமையுடனும் இருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் கூறியுள்ளார்

சிஆர்பிஎஃப் ன் கொள்கை முழக்கமான சேவையும் உண்மையும் என்ற வாசகமும் அதில் பொறிக்கப்பட்டுள்ளது மத்திய அமைச்சர்கள் திருமதி ஸ்மிருதி இராளி திரு ஹர்திப்சிங் பூரி ஆம்ஆத்மி தலைவர் திரு அர்விந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோரும் புல்வாமா தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தினர் இந்தியாவுக்கும் போர்ச்சுகலுக்கும் இடையிலாள ஒத்துழைப்புக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் முதலீடு போக்குவரத்து துறைமுகங்கள் கலாச்சாரம் தொழில்கள் மற்றும் அறிவுசார் சொத்தரிமைகள் தொடர்பாக ஏழு முக்கிய ஒப்பந்தங்கள் இன்று புதுதில்லியில் கையெழுத்தாகின

செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்த வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஸ்குமார் பிரதமர் திரு மோடியும் திரு டிஸோசாவும் பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவான அளவில் பேச்சுகள் நடத்தியதாகவும் பல்வேறு துறைகளில் இருதரப்பிலும் வளர்ச்சி கானும் வகையில் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தாகவும் கூறினார் முன்னதாக போர்ச்சுகீசிய அதிபருக்கு குடியரசுத்தலைவர் மாளிகையில் இன்று காலை வரவேற்பு அளிக்கப்பட்டது நிர்பயா பாலியல் வள்கொடுமை கொலை வழக்கில் வினைய் சர்மாவின் கருணை மது நிரானிக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது இந்த வழக்கில் தூக்கு தண்டனை பெற்ற நான்கு குற்றவாளிகளில் ஒருவரான வினைய் சர்மா குடியரகத் தலைவரிடம் தமது துக்குதன்டளை தொடர்பாக அளித்த கருணை மலு முறையாக பரிசீலிக்கப்படவில்லை என்றம் உச்சநீதிமன்றத்தில் தூக்கல் செய்த மனுவில் அந்த குற்றவாளி தெரிவித்திருந்தார் இதனை விசாரித்த நீதிபதி திருபதி பானுமதி திரு அசோக் பூஷன் திரு போபன்னா ஆகியோர் னொண்ட பெஞ்ச் குடியரசுத் தலைவர் கருணை மனுவை நிராகரித்து வெளியிட்ட உத்தரவு குறித்து நீதிமன்றம் ஆய்வு செய்ய இயலாது என்று தெரிவித்தனர்

இது தொடர்பாக தொலை தொடர்புத்துறை தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு அருண் மிஸ்ரா திரு அப்துல் நஷீர் திரு ஷா ஆகியோர் கொண்ட பெஞ்ச் தொலை தொடர்புத்துறைக்கு பகிர்ந்து அளிக்கபடவேண்டிய இந்த தொகையை இன்னும் அளிக்காமல் இருப்பது குறித்து தங்களது கடும் அதிருப்தியை தெரிவித்தனர் இந்த உத்தரவை மாற்றியமைத்து தரவேண்டும் என்று தொலை தொடர்பு நிறுவனங்களின் நீர்வாக இயக்குனர்கள் விடுத்த கோரிக்கையையும் நீதிபதிகள் நிராகரித்தனர் பீகார் கால்நடைத் தீவன ஊழல் வழக்கில் அம்மாநில முன்னாள் முதலமைச்சரும் ஆர்ஜேடி தலைவருமான திரு லாலுபிரசாத் யாதவுக்கு ஜார்கண்ட் உயர்நீதிமன்றம் அளித்த ஜாமீனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள மலு மீது பதில் அளிக்குமாறு உச்சநீதிமன்றம் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது தலைமை நீதிபதி திரு போப்டே தலைமையிலான அமர்வு முன் சிபிஐ தாக்கல் செய்த இந்த மலு விசாரணைக்கு வந்தது

ஏற்கனவே வாலுபிரசாத்துக்கு இந்த வழக்கில் விசாரணை நீதிமன்றம் தண்டனை வழங்கியுள்ள நிலையில் அதளை நிறுத்திவைத்து உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது குறித்தும் சிபிஐ கேள்வி எழுப்பியுள்ளது

துணை முதலமைச்சர் திரு ஒ பள்ளீர்செல்வம் சட்டப்பேரவையில் இன்று நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார்

வறுமைக்கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்கள் பயனடையும் வகையில் பரட்சித்தலைவி அம்மா விரிவாள விபத்து மற்றும் ஆயுள்காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டார்

அத்திக்கடவு அவினாசி நீர்ப்பாசன திட்டத்திற்கான கற்றுச்சூழல் அனுமதி பெறப்பட்டிருப்பதாக தெரிவித்த துனை முதலமச்சர்

புதிய முதலீடுகள் வேலைவாய்ப்பு உருவாக்கம் ஆகியவை பற்றிய அரசின் கொள்கைகளை திரு ஒபன்னீர்செல்வம் தமது பட்ஜெட் உரையில் விவரித்தார்

தெரிவித்தார்